சுட்டப்பேரவை தேர்தல் ஆயத்தப் பணிகள் குறித்து தமிழக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்யப்பிரதா சாஹூ மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் இன்று ஆவோசனை நடத்துகிறார்

எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்று திமுக தலைவர் திரு

ஸ்டாலின் கூறியுள்ளார் மதுரை முதல் நாகர்கோவில் வரையிலான இரட்டை ரயில் பாதை பணிகள் அடுத்த ஆண்டு முடிவடையும் என்று தெற்கு ரயில்வே பொதுமேலாளர் திரு ஜான் தாமஸ் தெரிவித்குள்ளார் பிலிப் ஐலேண்டு கோப்பைக்கான டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ரஷ்யாவின் கமீலா ரக்கி மோவா இணை இன்று பங்கேற்கிறது

எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் நேற்று அம்மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட போது இதனை தெரிவித்த அவர்

தாமிரபரணி நம்பியாறு இணைப்புத் திட்டம் திமுக ஆட்சியின்போது தொடங்கப்பட்ட போதும் அதற்கான நிலத்தை கையகப்படுத்தவில்லை என்றும் அஇஅதிமுக ஆட்சியில் தான் நிலங்கள் கையகப்படுததப்பட்டு அத்திட்டம் நிறைவேற்றப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் தாமிரபரணி ஆற்றில் மழைக் காலங்களில் கிடைக்கும் உபரி நீரை ஸ்ரீவைகுண்டம் ஒட்டப்பிடாரம் எட்டயபுரம் விளாத்திக்குளம் பகுதிகளுக்கு திருப்பி விடவும் உப்பாறு மலட்டாறு வைப்பாறு இணைப்புத் திட்டத்தினை செயல்படுத்த விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்

பாண்டியராஜன் கூறியுள்ளார் செங்கற்பட்டு மாவட்டத்தில் நேற்று பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

வீரமணி தெரிவித்துள்ளார்

வளர்ந்து வரும் அறிவியல் முன்னேற்றத்திற்கு ஏற்ப மாற்றுத் திறனாளிகளுக்கு நவீன சாதனங்களை தமிழக அரசு வழங்கி வருவதாக போக்குவரத்து துறை அமைச்சர் திரு

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பார்வைத்திறன் செவித் திறன் பாதிக்கப்பட்ட மாற்றுத் திறனாளிகளுக்கு செயலிகளுடன் கூடிய திறன் பேசிகளை நேற்று வழங்கிப் பேசிய அவர் சுயதொழில் தொடங்க விருப்பமுள்ள மாற்றுத் திறனாளிகள் வங்கிக் கடன் பெற தமிழக அரசு தேவையான உதவிகளை செய்து தரும் என்று கூறினார்

க ஸ்டாலின் கூறியுள்ளார்

இத்திட்டத்திற்கு மட்டும் ஜப்பான் நாட்டு நிறுவனத்தின் நிதியை எதிர்பார்ப்பது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பினார் நவீன நகரங்கள் அமைக்கும் திட்டமும் மதுரையில் முறையாக நடைபெறவில்லை என்றும் திரு ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் தமிழக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்யப்பிரதா சாஹூ மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்துகிறார் சுட்டப்பேரவைத் தேர்தலுக்கான ஆயத்தப் பணிகள் குறித்து காணொலிக் காட்சி வாயிலாக இந்த ஆலோசனை நடைபெறவுள்ளது

வேளாண் சட்டங்களில் உரிய திருத்தங்களை செய்ய அரசு தயாராக உள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தலை துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார் மணிப்பூர் மாநிலம் இம்பாலில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தில்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகள் தங்களது போராட்டத்தை கைவிட்டு பேச்சுக்கள் மூலம் பிரச்சினைக்கு தீர்வு காண முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் மத்திய பட்ஜெட்டில் ஷெட்பூல்டு வகுப்பு பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவினருக்கு நடப்பாண்டு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரி துணை நிலை ஆளுநராக தெலங்கானா ஆளுநர் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் இன்று கூடுதலாக பொறுப்பேற்றுக் கொள்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவருக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைக்கிறார் இந்நிலையில் நேற்று முன்னாள் முதலமைச்சர் திரு ரெங்கசாமி தலைமையில் என்

காங்கிரஸ் அஇஅதிமுக மற்றம் பிஜேபி சுட்டமன்ற உறுப்பினர்கள் துணை நிலை ஆளுநர் அலுவலகத்திற்கு சென்று சுட்டப்பேரவையில் திரு நாராயணசாமி தலைமையிலான அரசு நம்பிக்கை வாக்கு கோர உத்தரவிட வேண்டும் என்று மனு அளித்தனர் இதனிடையே நேற்று மாலை புதுச்சேரி வந்தடைந்த திருமதி தமிழிசை சௌந்தரராஜனை முதலமைச்சர் திரு நாராயணசாமி சந்தித்துப் பேசினார் மதுரை முதல் நாகர்கோவில் வரையிவான இரட்டை ரயில் பாதை பணிகள் அடுத்த ஆண்டு டிசும்பர் மாதம் முடிவடையும் என்று தெற்கு ரயில்வே பொதுமேலாளர் திரு ஜான் தாமஸ் தெரிவித்துள்ளார்

இருப்பினும் பயணிகளின் தேவையை கருத்தில் கொண்டு சிறப்பு ரயில்கள் மற்றும் விரைவு ரயில்கள் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் குருவாயூர் மற்றும் சென்னை ரயிலுக்கான துத்துக்குடி இணைப்பு ரயிலை மீன்டும் இயக்க வேண்டும் என்ற பொதுமக்களின் கோரிக்கையை தெற்கு ரயில்வே பரிசீலிக்கும் என்றும் அவர் கூறினார் இருவரிச் செய்திகள் இந்தியா ஆஸ்திரேலியா ஜப்பான் அமெரிக்க நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று காணொலிக் காட்சி வாயிலாக நடைபெறவுள்ளது

அன்டோனியா குட்ரஸ் கேட்டுக் கொண்டுள்ளார்

நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார் மேற்குவங்க மாநிலம் முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் அடையாளம் தெரியாத நபர்களால் நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்தில் அம்மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு ஜாகீர் உசேன் படுகாயமடைந்தார்

கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தின்கீழ்

சண்முகம் வழங்கினார்

பெஞ்சமின் வழங்கினார்

விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் பிலிப் ஐலேண்டு கோப்பைக்கான டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ரஷ்யாவின் கமீலா ரக்கி மோவா இணை இன்று பிரிட்டனின் ஜோன்ஸ் அர்ஜென்டினாவின் பொடரோஸ்கா இணையை எதிர்கொள்கிறது

ஆஸ்திரேலிய ஒப்பன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் முன்னணி வீரர் ரஃபேல் நடால் அதிர்ச்சி தோல்வியடைந்தார்